தரத்திற்கு ஏற்ற வகையில் எதிர்காலத்தை முன்னிறுத்திய தொலைநோக்கு கொள்கை என்று பிரதமர் திரு

தமிழகத்தில் கோவிட் தடுப்பூசி திருவிழா இன்று தொடங்கியது

நிறுவனங்கள் சிறப்புத் திறன்களை உடைய குழந்தைகளின் கல்வி திறமைகளை வலுப்படுத்துவதோடு அவர்களது தன்னம்பிக்கையை முன்னெடுத்து செல்லும் வகையில் அவர்களை உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் வலுப்படுத்த வேண்டும் என்றார் தலைமுறையினர் மற்றும் அவர்களுடைய புதுமையான இளைய சிந்தனைகளுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலமே சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முடியும் என குறிப்பிட்ட பிரதமர் நாடுமுழுவதும் பல்வேறு இடங்களில் திறன் மேம்பாட்டு மையங்களை உருவாக்கி சிறந்த பயிற்சி வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார்

தமிழக அரசின் சார்பில் சென்னை ராஜாஜி சாலை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு தமிழ்வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் திரு மகேசன் காசிராஜன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் திரு

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது

தடுப்பூசி திருவிழாவின் ஒருபகுதியாக சுகாதாரத்துறை மூலம் திருச்சி தர்மபுரி மாவட்டத்தில் தடுப்பூசி குறித்த சிறப்பு விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் நடைபெற்றது தடுப்பூசி போட்டுக்கொள்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியும் இதில் இடம்பெற்றது

நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பணிகள் குறித்து கோவிட் தடுப்பு மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு முனியநாதன் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்

இ தேர்வுத் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் மற்றும் உயரதிகாரிகளுடன் சற்றுமுன் ஆலோசனை மேற்கொண்டார் நாட்டில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கேர்வை விரிவாக நடத்துவதா அல்லது ஒத்திவைப்பதா என்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது

பூங்கொடி இந்நிறுவனங்களில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து பட்டியலிட்டார்

மதுசூதன் ரெட்டி கூறியிருக்கிறார்

திருச்சி ஸ்ரீரங்கம் தஞ்சை பெரியகோவில் மதுரை மீனாட்சி அம்மன்கோவில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் சேலம் றீராஜகணபதி நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமண்யசுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன

நெல்லை பாளையங்கோட்டையில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் திரு

தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட உள்ளதாக காடையாம்பட்டி தீயணைப்பு நிலைய அலுவலர் திரு

மமமமமம உதகை உதகையில் வருடாந்திர குதிரை பந்தய போட்டிகள் இன்று தொடங்கின கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக கடந்த நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் போட்டி நடைபெறுகிறது இது குறித்து எமது செய்தியாளர்